இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டதலைவர்கள் வாழ்த்துதெரிவித்துள்ளனர்

நாட்டில் உள்ள இளைஞர்களுக்குசிறந்தபயிற்சியைவழங்க நாடுமுழுவதும் பல்வேறு இடங்களில் திறன் மேம்பாட்டுநிறுவனங்கள் மத்தியஅரசால் அமைக்கப்படவுள்ளனஎன்றும் அவர் கூறினார் இந்தநிகழ்ச்சியில் கிஷோர் மக்வானாஎழுதியடாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கையை அடிப்படையாககொண்டநான்கு நூல்களையும் பிரதமர் திருமோடிவெளியிட்டார்

இதைமுன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ளசெய்தியில் டாக்டர் அம்பேத்கர் மனிதஉரிமைகளைவலுவாகமுன்னெடுத்தவர் நலிவுற்றமக்களின் சமூக பொருளாதாரநிலையைமேம்படுத்தும் நோக்கத்துடன் பாடுபட்டவர் என்றும் கூறியுள்ளார் ஒடுக்கப்பட்டமக்களிடையேகல்வி பரவ வேண்டும் என்பதில் அவர் முனைப்புடன் இருந்தார் என்றும் பெண்களின் நிலைஉயர்ந்து சமத்துவம் பெறுவதற்கும் பாடுபட்டார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு டாக்டர் அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் அண்ணல் அம்பேத்கர் மகத்தான சமூக சீர்திருத்தவாதிஎன்றும் ஒப்பற்றசிந்தனையாளர் என்றும் உண்மையானமனிதாபிமானியாகவிளங்கியவர் என்றும் அவர் தமதுட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தமதுவாழ்நாள் முழுவதும் சாதிதடைகளையும் சமூக சமத்துவமின்மையயும் ஒழிக்கபாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் என்றும் திருவெங்கையாநாயுடு கூறியுள்ளார் குடியரசுதுணைத்தலைவர் மாளிகையில் அலங்கரித்துவைக்கப்பட்டுள்ளடாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு திருவெங்கையாநாயுடு மலர் தூவிமரியாதைசெலுத்தினார் திருநரேந்திரமோடிவெளியிட்டிருக்கும் செய்தியில் சமூகத்தில் பிரதமர் ஒடுக்கப்பட்டபிரிவினரைமையநீரோட்டத்தில் கொண்டுவருவதற்கானடாக்டர் அம்பேத்கரின் போராட்டம் தொடரும் என்றும் ஒவ்வொருதலைமுறைக்கும் இது உதாரணமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளைமுன்னிட்டு பல்வேறுஅரசியல் கட்சிகள் சார்பிலும் அமைப்புகள் சார்பிலும் அம்பேத்கரின் சிலைக்குமரியாதைசெலுத்தப்பட்டுவருகிறது அகில இந்தியவானொலிமற்றும் தொலைக்காட்சிபொறியியல் தென்மண்டலபிரிவு அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் உருவப்படத்திற்குகடுதல் தலைமை இயக்குனர்கள் திருசீனிவாசன் ராமச்சந்திரன் திருஎம் ஆனந்தன் உள்ளிட்டோர் மலர் தூவிமரியாதைசெலுத்தினர்

நிகழ்ச்சிப்பிரிவு தலைவர் திருபிரபஞ்சம் பாலசந்திரன் உள்ளிட்டோர் மலர் துவிமரியாதைசெலுத்தினர்

பசி வறுமைபோன்றபிரச்சினைகளுக்குதீர்வுகாணஒத்துழைப்பைஉலகத்தலைவர்களிடம் அவர் கோரினார்

பிரதமர் திருநரேந்திரமோடிஆகியோர்இன்றுகலந்துரையாடவுள்ளனர்

இதற்காக தடுப்பூசிதிருவிழாவும் மேற்கொள்ளப்பட்டுவருகிறது இந்நிலையில் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்தும் தடுப்பூசிபோட்டுக்கொண்டதமதுஅனுபவம் குறித்தும் கருத்துதெரிவித்தசென்னைஎழும்பூரில் உள்ளகுழந்தைகள் நவமருத்துவகல்விக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் சிரவிச்சந்திரன் தடுப்பூசிபோட்டுக்கொள்வதமிகவும் அவசியமானதுஎன்றார்

சார்வாரிஆண்டுநிறைவடைந்து பிலவஆண்டு இன்றுதொடங்கியுள்ளது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் நாடுமுழுவதும் பல்வேறுமுறைகளில் புத்தாண்டுகொண்டாடப்படுவதாகவும் இவை அனைத்தும் நம்பிக்கையை புதுப்பிக்கும் வகையிலும் உற்சாகம் மற்றும் பன்முகத் தன்மையைபிரதிபலிக்கும் வகையிலும் உள்ளனஎன்றும் கூறியுள்ளார் திருநரேந்திரமோடிவெளியிட்டுள்ளவாழ்த்துச் பிரதமர் ச்கோதர சகோதரிகளுக்கும் உலகெங்கும் உள்ளதமிழர்களுக்கும் புத்தாண்டுநல்வாழ்த்துக்கள் என்றுதமதுட்விட்டர் பக்கத்தில் தமிழில் வாழ்த்துக்களைபதிவிட்டுள்ளார் தமிழ் பண்பாட்டின் மகத்துவம் தொடர்ந்துஒளிரட்டும் என்றும் புத்தாண்டுஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைப்பதற்கு இந்தநன்நாளில் பிரார்த்திக்கிறேன் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் புத்தாண்டைபொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன